அசாமில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது

இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது

திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியிலும் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலரும் முன்னிலை பெற்றுள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலும் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்னீர் செல்வம் போடி தொகுதியிலும் கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளனர் மாநில அமைச்சர்கள் திரு வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியிலும் திரு தங்கமணி குமாரபாளையம் தொகுதியிலும் டாக்டர் சி விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியிலும் திரு

செங்கோட்டையள் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியிலும் திரு சேவூர் ராமச்சந்திரன் ஆரணி தொகுதியிலும் திரு செல்லூர் ராஜூ மதுரை மேற்கு தொகுதியிலும் திரு

உதயகுமார் திருமங்கலம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றள்ளனர் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் திரு

விஜயபாஸ்கர் உட்பட மாநில அமைச்சர்கள் சிலர் பின்தங்கியுள்ளனர் பாமக தலைவர் திரு ஜி கே மணி பெண்ணாகரம் தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார்

எல் முருகன் தாராபுரம் தொகுதியிலும் அக்கட்சியின் முத்த தலைவர் திரு

ராசா காரைக்குடி தொகுதியிலும் பின்தங்கியுள்ளனர் அம்முக பொதுச்செயலாளர் திரு

டி வி தினகரன் கோவில்பட்டி தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருவொற்றியூர் தொகுதியிலும் பின்தங்கியுள்ளனர்

விஜய் வசந்த் பிஜேபி வேட்பாளர் திரு

ராதாகிருஷ்ணனை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன்படி உதகமண்டலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

குள்னூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு

வால்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

கூடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

கீழ்வேளுர் சட்டப்பேரவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு நாகை மாலி வெற்றி பெற்றார் பெரம்பலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு

அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஒரு இடத்தில் வெற்றிபெற்று இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன

ஐந்து மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் இன்றிரவு ஒன்பதே கால் மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது எமது தில்லி செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் நியூஸ் ஆன் ஏர் இணையதளம் மற்றும் யூ ட்யூப் சேனலிலும் இடம்பெறும்

நரேந்திர மோடி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் புத்தில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழிற்சாலைகளில் இதர பயன்பாட்டிற்காக உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனை மருத்துவப் பயன்பாட்டிற்காக மாற்றுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கோவிட் சிகிச்சைக்கான தற்காலிக மையங்களை ஏற்படுத்துவது குறித்தும் அவற்றை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த மையங்களில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளை ஏற்படுத்தமாறு திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தினார்

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தன்னார்வ குழக்கள் தனியார் தொண்டு நிறுவனங்கள் ஆகியோருடன் இணைந்து உதவி மையங்களை ஏற்படுத்தமாறு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது

இத்தொடர்பாக ஆய்வு நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை அதிகரிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் தில்லி மகாராஷ்டிரா சத்தீஷ்கள் ஆகிய மாநிலங்களுக்கு கூடுதலாக ரெம்டெசிவிர் மருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

அஹமதாபாதில் சற்றநேரத்தில் தொடங்க உள்ள மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது

அசாமில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது

புதுச்சோயில் என் ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி முன்னிலை வகிக்கிறது